கார்பன் புகையைக் கட்டுப்படுத்த இந்தியாவில் புதுப்பிக்க வல்ல ளரிசக்தியின் கூடுதல் பயன்பாடு உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறி உள்ளார்

மோடி வட்டமேஜை மத்திய நிதியமைச்சகமும் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இணைந்து இன்று மாலை மெய்நிகர் முறையில் நடத்தும் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை ஏற்கிறார் அமெரிக்கா கனடா கொரியா

முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் ஏற்கனவே உள்ள நிறுவன கூட்டாண்மை தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தவும் இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து நிறுவன முதலீட்டாளர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கும் உரிய வாய்ப்பாக இம்மாநாடு அமையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இன்று தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் வைர விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் பல்வேறு மத இன மொழி மற்றும் கலாச்சாரங்களின் கலவையே இந்தியா என்றும் இதை பாதுகாப்பதே தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாட்டின் அனுகுமுறையில் முக்கிய அம்சம் என்றும் கூறினார் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்தியா மும்முனை அணுமுறை ஒன்றை கடைபிடித்து வருவதாகவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் பொருளாதார மேம்பாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி ஆகியவற்றுடன் பேச்சு வார்த்தை மூலம் வழங்க நடவடிக்கை அதிருப்தியாளர்களின் பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு காண முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கடல் பரப்பு மூலமான வர்த்தகப் பாதைகள் தொலைதொடர்பு கட்டமைப்புகள் மற்றும் மீன்பிடி உரிமைகளை பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகள் கடல் பரப்பை திறந்து விட்டு சுதந்திரமாக்குவதற்கான உலக முயற்சிகளில் பங்களிப்பதற்கான நாட்டின் திறனுடன் இணைந்தவை என்றும் அவர் கூறினார் ஜவடேகர் இந்தியாவில் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி மீது கூடுதல் கவனம் செலுத்துவதன் வாயிலாகவும் கார்பன் புகையைக் கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறி உள்ளார்

கார்பன் புகையை குறைப்பதற்கான பாரீஸ் உடன்பாட்டின் கீழ் இந்தியா தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்பை அறிவித்து இருப்பதாகவும் வரலாற்றுக் காலத்தில் இருந்தே இந்தியாவின் தனிநபர் கார்பன் புகை வெளிப்பாடு வளர்ந்த நாடுகளை விட குறைவுதான் என்றும் அவர் கூறினார் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இடையே ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் இந்த விஷயத்தில் இந்தியா சொன்னபடி செயல்பட்டு வருவதாகவும் உலகின் முன்னணி நாடுகளும் இதேபோல பருவநிலை மாற்றம் பற்றிய பாரீஸ் உடன்பாட்டிற்கு ஏற்ப செயல்பட வேண்டுமென்றும் கூறினார் பருவநிலைக்கு உகந்த தொழில் நுட்பங்களை வளர்ந்த நாடுகள் குறைந்த விலையில் இதர நாடுகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியின் போது பருவநிலை மாற்றம் பற்றிய தனியார் துறையினரின் பிரகடனத்தையும் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டார்

மல்லாடி கொரோனா பரவாமல் தடுக்க மக்கள் அனைவரும் கண்டிப்பாக முகக் கவசம் அணிவதுடன் மூக்கு மற்றும் வாயை முழுமையாக மூடும் வகையில் முறையாகவும் அணிய வேண்டும் என புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறி உள்ளார்

புதுச்சேரி வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் தெற்கு மாநில அமைப்பாளர் திரு ஆர் சிவா காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் திரு நாஜீம் ஆகியோர் இன்று ராஜ்நிவாசில் துணை நிலை ஆளுநரை சந்தித்து இதுகுறித்து மனு கொடுத்தனர்

மகளிர் போராட்டம் புதுச்சேரியில் மகளிர் சங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய நிதியமைச்சகமும் தேசிய முதலீட்டு நிதியமும் இணைந்து இன்று மாலை மெய்நிகர் முறையில் நடத்தும் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை ஏற்கிறார் கார்பன் புகையைக் கட்டுப்படுத்த இந்தியாவில் புதுப்பிக்க வல்ல ளரிசக்தியின் கூடுதல் பயன்பாடு உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறி உள்ளார்